எடப்பாடி

தொழில் கூட்டமைப்பினரோடு இன்று மாலை ஆலோசனை மேற்கொள்கிறார்

தமிழகத்தில் கொரோனா தாக்கம் குறைந்த பிறகே கல்லுாரிகள் தொடங்கப்படும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

எடப்பாடி

பழனிசாமி சென்னை தலைமை செயலகத்தில் தொழில் கூட்டமைப்பினரோடு இன்று மாலை ஆலோசனை மேற்கொள்கிறார் இக்கூட்டத்தில் தொழில் நிறுவனங்களுக்கான கட்டுப்பாடுகளை மேலும் தளர்த்துவது குறித்து முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன

சம்பத் ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு மையங்கள் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நம்பியூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு அப்பகுதியிலேயே தேர்வு மையங்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வுக்கான நுழைவுச்சீட்டு வழங்குவது குறித்து வரும் திங்கட்கிழமை நடைபெறும் ஆலோசனைக்கூட்டத்திற்கு பிறகு அறிவிக்கப்படும் என்றும் மாணவர்களின் நலன் கருதியே தேர்வு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார்

கடம்பூர் ராஜீ நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்காக மத்திய அரசு அறிவித்த திட்டங்களை அரசியல் வேறுபாடின்றி நாம் வரவேற்க வேண்டும் என்று மாநில செய்தி விளம்பர துறை அமைச்சர் திரு

துாத்துகுடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்திற்கான பொருளாதார மேம்பாட்டு வல்லுனர் குழுவின் பரிந்துரைக்கு பின்னர் மேம்பாட்டு திட்டங்களை மாநில அரசு அறிவிக்கும் என்றார்

இளம்புவனம் பாண்டவர்மங்கலம் மழவராயன்நத்தம் உள்ளிட்ட பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார்

உரிய நேரத்தில் போக்குவரத்து இயக்குவது குறித்து அறிவிக்கப்படும் என்றார்

திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கொரோனா நிவாரண உதவிகளை பயனாளிகளுக்கு இன்று வழங்கி அமைச்சர் பேசினார்

ராஜீ நாட்டில் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக செயல்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே

மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கு உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் பயிற்சியாளர்கள் நீச்சல் குள பாதுகாவலர்களுக்கு கொரோனா நிவாரண உதவிப்பொருட்களையும் அமைச்சர் இன்று வழங்கினார்

வேலுமணி தமிழகத்தில் அரசு மேற்கொண்டு வரும் கொரோனா தடுப்பு கடும் நடவடிக்கைகள் காரணமாக உயிரிழப்புகள் குறைவாக இருப்பதாக மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் சென்னை கோயம்பேடு சந்தை திருமழிசை பகுதியில் தற்போது உரிய முறையில் செயல்பட்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு

மன அழுத்தத்திற்கு உள்ளானவர்கள் மற்றும் வேலையிழந்த புலம் பெயர்ந்த தொழிலாளர்களை அழைத்து வருவதற்கு முன்னுரிமை வழங்கபப்டும் என்றும் விமானத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன

பிரதமர் திரு

சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தொழிலாளர்கள் நடுத்தர வகுப்பு பிரிவினர் மற்றும் தொழிற்சாலைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கான ஊக்குவிப்பு திட்டங்கள் வேளாண் துறையினருக்கான உத்வேக நடவடிக்கைகள் புலம்பெயர்ந்த பிரிவினருக்கான நலத்திட்டங்கள் கடந்த இரண்டு நாட்களில் அறிவிக்கப்பட்டன

அதேபோல் கரூர் அரசு மருத்துவமனையில் ஒருவர் குணமடைந்து வீடு திரும்பினார்